வளரும் சக்தியாகி வருகிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

அரசு மாநிலங்களுக்கு உதவி செய்யும் என்று வேளாண் அமைச்சர் திரு ராதா மோகன் சிங் கூறியுள்ளார்

இந்தியாவின் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஜி சாட் ஏழு ஏ நாளை விண்ணில் செலுத்தப்படுவதற்கான கவுண்ட் டவுண் இன்று தொடங்குகிறது

ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றிபெற்றது இனி விரிவான செய்திகள் அறிவியல் தொழில்நுட்பம் விளையாட்டு மற்றும் பிறத் துறைகளில் இந்தியா உலகிலேயே வளரும் சக்தியாகி வருகிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

ஆனால் தற்போது ககன்யான் விண்வெளி திட்டத்திற்காக இந்தியா பணியாற்றி வருகிறது என்றும் அவர் கூறினார்

மகாராஷ்டிராவில் இன்று ஒருநாள் பயணம் மேற்கொள்ளும் திரு மோடி பல்வேறு வளா்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைப்பார் கல்யாண் நகரில் நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றில் இரண்டு முக்கிய மெட்ரோ போக்குவரத்து திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டவிருக்கிறார் இந்த கூட்டத்தில் பங்கேற்க செல்வதற்கு முன் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள குறைந்த செலவிலான ஒரு லட்சம் வீடுகளை அவர் உரியவர்களிடம் ஒப்படைப்பார் இந்த நிகழ்ச்சிக்குப் பின் புனே செல்லும் திரு நரேந்திரமோடி அங்கு மெட்ரோ ரயில் திட்டத்தின் மூன்றாம் கட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பிரதமரின் ஸ்வஸ்திய சுரக்ஷா போஜனா திட்டத்தின் கீழ் இந்த மருத்துவமனையை அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டது

ஒரு மாதத்திற்கு சுமார் ஆயிரம் உள் நோயாளிகளுக்கும் இங்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் அமைச்சரவை கூட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் இதேபோன்று தெலங்கானா மாநிலத்திற்கும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க அமைச்சரவைக் கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சந்தை தலையீட்டு திட்டத்தின் மூலம் விவசாயிகள் சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிக்க மத்திய அரசு மாநிலங்களுக்கு உதவி செய்யும் என்று வேளாண் அமைச்சர் திரு ராதா மோகன் சிங் கூறியுள்ளார் நாடாளுமன்ற மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது ஏற்பட்ட அமளிக்கு இடையே வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு பயிரிடும் விவசாயிகளின் துயர நிலை குறித்து சில உறுப்பினர்கள் தங்களின் கவலையை வெளிப்படுத்தியபோது அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார் இதுபோன்ற வேளாண் விளைப்பொருட்களுக்கு ஏற்கனவே சந்தை தலையீட்டுத் திட்டம் அமலில் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் அஸ்ஸாம் மாநில விவசாயிகளின் கடன் நிவாரணத் திட்டத்திற்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்த்ளளது முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தலைமையில் நேற்று குவாஹாத்தில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

விவசாயிகள் கிஸான் கடன் அட்டை மூலம் வட்டியில்லாமல் கடன்பெற்று கொள்வதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் ஆளுநரின் ஆட்சி நாளையுடன் முடிவடைவதையடுத்து அங்கு குடியரசுத் தலைவா் ஆட்சியை அமல்படுத்த அம்மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் மத்திய அரசுக்கு பரிந்துரை அறிக்கையை அனுப்பியுள்ளார்

வங்கிக்கடன் மோசடியில் ஈடுபட்டு வெளிநாடு தப்பிச் சென்றுள்ள விஜய் மல்லையா பிரிட்டன் உயர்நீதிமன்றத்தில் அடுத்த ஆண்டு திவால் வழக்கை எதிர்கொள்ளவிருக்கிறார்

இந்தியாவில் உள்ள வங்கிகளின் கூட்டமைப்பு இதற்கான வழக்கை தொடுத்துள்ளது

இதன்படி விஜய் மல்லையாவுக்கு எதிரான திவால் வழக்கை லண்டன் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுவது உறுதி செய்யப்பட்டது

நாளை விண்ணில் செலுத்தப்படவுள்ளது இதற்கான கவுண்ட் டவுண் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சத்திஷ்தவான் விண்வெளி மையத்தில் இன்று தொடங்குகிறது

இஸ்ரோ உருவாக்கியுள்ள இந்த செயற்கைக்கோள் எட்டு ஆண்டுகளுக்கு செயல்படும் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணைக்கட்ட அனுமதி வழங்காமல் தமிழகத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்று கோரி அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முன் காந்தி சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடத்திய அவர்கள் இந்த பிரச்சினையில் மத்திய அரசு தமிழகத்திற்கு நீதி வழங்க வேண்டுமென்று முழக்கமிட்டனர்

இது வடக்கு வடகிழக்கு திசையில் நகா்ந்து மேலும் வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதியாக மாறும் என்று வானிலை ஆயவு மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் நேற்று வீசிய பெத்தாய் புயல் காரணமாக சாகுபடி பயிர்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது

புயல் பாதுகாப்பு மையங்களிலும் நிவாரண முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டனர்

காக்கிநாடா பகுதியில் ஆயிரத்துக்கும் அதிகமான மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வைகுண்ட ஏகாதசி விழா இன்று வைணவத் திருத்தலங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது

ஏராளமான பக்தர்கள் திரண்டு கோவிந்தா கோவிந்தா என கூறி பெருமாளை தரிசித்தனர் மும்பையில் ஈ எஸ் ஐ மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த ஆறு பேரின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று மத்திய தொழிவாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணை அமைச்சர் திரு சந்தோஷ் கங்குவார் அறிவித்துள்ளார் படுகாயமடைந்தோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

பொத் நகரில் நடைபெற்ற போட்டியின் ஐந்தாவது மற்றும் இறுதி நாளான இன்று

இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் விராட்கோலி சதம் அடித்தார் அடிலெய்டில் நடைபெற்ற முதலாவது போட்டியில் இந்தியா வெற்றிபெற்றதால் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் சமநிலையில் உள்ளன

ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட ஹர்திக் பாண்டியாவும் மயாங்க் அகர்வாலும் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர்